வேட்பாளர் திரு

உறுப்பினர்களின் தகுதிநீக்கம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது

அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் பி

ஹரிபிரசாத் தோல்வியடைந்துள்ளார்

மாநிலங்களவை துணைத்தலைவர் பதவியிலிருந்து பேராசிரியர் பி

வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஐக்கிய ஜனதாதள் வேட்பாளர் திரு

சிறந்த எழுத்தாளரான ஹரிவன்ஸ் தனது எழுத்தாற்றல் மூலம் சமூகத்திற்கு சிறப்பாக சேவையாற்றியிருப்பதாக பாராட்டினார்

இதனிடையே சிறுநீரக அறுவை சிகிச்சை காரணமாக நீண்ட நாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்காத திரு அருண்ஜேட்லி இன்று மாநிலங்களவை நடவடிக்கைகளில் பங்கேற்றார்

இந்த இயக்கம் மும்பையில் கவாலியா டேங்கிலிருந்து தொடங்கியது

இதுகுறித்து குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த அனைவரையும் இந்நாளில் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்றுமாலை நடைபெறும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான நிகழ்ச்சியை தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோதி விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற ஆண் பெண் இருபாலரையும் இந்நாளில் நினைவு கூ்ந்தார் காலணி ஆதிக்கத்தின் அஸ்திவாரத்திற்கு ஆட்டம் கொடுத்த காந்தியடிகளின் முயற்சிகள் தான் நாட்டை சுதந்திர பாதையில் கொண்டு சென்றதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நேரடி பண பரிமாற்றம் மின்னணு பணப்பரிமாற்றம் போன்ற சேவைகள் இக்கிளைகள் மூலம் வழங்கப்படுகிறது

அதிக முதலீடுகள் கிடைக்கப்பெறுவதால் பொருளாதார ஸ்திர தன்மை காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்படும் என்றும் கூறியுள்ளது

வழக்கு விசாரணை குற்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த கட்டத்தில் தகுதி நீக்கம் செய்வது என்பது குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மக்கும் தன்மை குறைவாக இருப்பதால் இதனை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கலாச்சார விளையாட்டு நிகழ்ச்சிகளிலும் இனி காகிதத்தால் ஆன தேசிய கொடியை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்றும் பயன்பாட்டிற்கு பின்ன் அதனை முறையாக என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த தண்ணீர் மேட்டூர் அணையை இன்னும் ஓரிரு நாட்களில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

நெல்லை மழை மாவட்டம் நெல்லை மலைப்பகுகியில் கன மழை பெய்துவருவதால் குற்றாலம் பிரதான அருவி ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

இதனிடையே பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் இன்றுமுதல் ஐந்து நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்

மழை இடுக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்துகொண்டிருப்பதை அடுத்து இடுக்கி அணை நிரம்பும் தருவாயில் இருப்பதால் அணை இன்று நண்பகல் திறக்கப்பட்டுள்ளது

இதனிடையே கன மழைக்காரணமாக இடுக்கி வயநாடு மலப்புரம் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன

அண்ணாதுரை தெரிவித்துள்ளாா்

இதனை தொடா்ந்து மும்பை சவுராஷ்டிரா வதோதரா விதா்பா கிரிக்கெட் சங்கங்களுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது